திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தாா்

தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்கவுள்ளார்

அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார்

தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் எட்டு சட்டக்கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சா் திரு ஓ பன்னீா்செல்வம் தெரிவித்துள்ளாா் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் இளவேனில் தங்கப்பதக்கம் வென்றார்

தேசிய விளையாட்டுத் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி கட்டுடல் இந்தியா இயக்கத்தை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் விளையாட்டுத்துறையில் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் பதக்கங்களை வென்றவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் தேசிய விளையாட்டுத் தினம் கொண்டாடப்படுவதாகக் கூறினார் உடலை முறையாக பராமரிப்பதில் விளையாட்டு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதற்கு கட்டுடல் இயக்கம் உதவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தொழில்நுட்பம் காரணமாக உடற்பயிற்சிகள் குறைந்திருப்பதாகக் கூறிய அவர் இதன் காரணமாக தமது வாழ்வியல் முறையில் மாற்றங்கள் ஏற்பட்டதாகக் கூறினார் இதனால் உருவாகும் நோய்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு கட்டுடல் இயக்கம் அவசியமாகிறது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த இயக்கம் காலத்தின் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமர் ஆற்றிய இந்த உரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் ஒளிபரப்பப்பட்டது தருமபுரி ஒன்றியம் குப்பூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் பிரதமர் ஆற்றிய உரையை மாணவர்கள் ஆர்வத்துடன் கவனித்தனர் கட்டுடல் இயக்கம் தொடர்பாக பிரதமர் தெரிவித்த கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது என்று அப்பள்ளியின் ஆசிரியர் குலோத்துங்கன் தெரிவித்தார்

தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்குகிறார்

ரவீந்திர ஐடேஜா முகமது அனாஸ் அஞ்சும் முட்கில் சொப்னா பர்மன்

கஷ்மீர் பிரச்சினை குறித்து பேசுவதற்கு பாகிஸ்தானுக்கு எவ்வித தார்மீக உரிமையும் இல்லை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளர் இன்று லே யில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கஷ்மீர் விவகாரத்தை சா்வதேச பிரச்சினையாக ஏற்படுத்த பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்திருப்பதாகக் குறிப்பிட்டார் இந்த விவகாரத்தில் எந்த ஒரு நாடும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இல்லை என்றும் அவர் கூறினார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு கஷ்மீர் பகுதியில் நடைபெறும் மனித உரிமை மீறல் பிரச்சினைகளுக்கு பாகிஸ்தான் முதலில் கவனம் செலுத்த வேண்டுமென்றும் திரு ராஜ்நாத்சிங் கேட்டுக் கொண்டார் மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு சீதாராம் யச்சூரி இன்று புநீநகர் சென்றடைந்தார் அக்கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினரை பார்ப்பதற்காக திரு யச்சூரி அங்கு சென்றுள்ளார் இது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததை அடுத்து திரு சீதாராம் யச்சூரி இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் எட்டு அரசு சட்டக்கல்லூரிகள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் இன்று தேனியில் அரசு சட்டக்கல்லூரியை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பிரதம் நரேந்திரமோடி தலைமையிலான அரசு இதனை உறுதி செய்து வருவதாகத் தெரிவித்தாா் கூட்டாட்சி தத்துவத்திற்கு சிறந்த முன்னுதாரணமாக சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டது திகழ்கிறது என்று அமைச்சர் குறிப்பிட்டார் பீகாரில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்காக மத்தியக்குழு பாட்னா சென்றடைந்தது முதலில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தும் இக்குழு பின்னர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விரிவாக ஆய்வு செய்யவுள்ளது

அஸ்ஸாமில் தேசிய மக்கள்தொகைப் பதிவேடு நாளை மறுநாள் வெளியிடப்படுகிறது இதில் இடம்பெறாதவர்களுக்கு இலவச சட்ட உதவினய வழங்குவதற்கு அம்மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது இந்த பட்டியலில் இடம்பெறாதவர்கள் கைது செய்யப்படமாட்டார்கள் என்றும் அம்மாநில அரசு கூறியுள்ளது வெளிநாட்டவர்களுக்கான தீர்ப்பாயம் மட்டுமே ஒருவர் வெளிநாட்டைச் சேர்ந்தவரா என்பதை அறிவிக்கும் என்றும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற நியமனங்களுக்கான அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது உலக கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் இளவேனில் தங்கப்பதக்கம் வென்றார்

செக்குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள போட்டியில் இந்தியாவின் விஷ்மயா தங்கப்பதக்கம் வென்றார்

சீனாவில் நடைபெற்றும் சர்வேதச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

தேசிய தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகம் நேற்று இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி மூன்று வெண்கலப்பதக்கங்களை வென்றது

மகளிர் நீளம் தாண்டுதல் பிரிவில் அஷ்வினி சரவணனுக்கு வெண்கலப்பதக்கம் கிடைத்தது முருகப்பா தங்க கோப்பை ஹாக்கிப் போட்டி இன்று சென்னையில் தொடங்குகிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று தமிழக அணி பெங்கால் அணியை எதிர் கொள்கிறது